முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிச்சாமி சமூக நலம் போக்குவரத்து பால் வளத் துறைகளின் கீழ் பல்வேறு புதிய திட்டங்களையும் கட்டடங்களையும் தொடங்கிவைத்துள்ளார்

நரேந்திரமோதி மகிழ்ச்சி தெரிவித்திருக்கிறார் மும்பையில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் வளரும் இந்தியா என்ற தலைப்பில் உரையாற்றிய அவர் எனவே அறிவியல் தொழில்நுட்பம் விளையாட்டு உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் படைப்பாற்றல் திறனுடன் நாம் முன்னேறி செல்ல வேண்டியதன் அவசியத்தை எடுத்துரைத்தார்

அனைத்து வீடுகளுக்கும் ளிவாயு இணைப்பு வழங்குவதற்கான நிரந்தர தீர்வுகள் ஆராயப்பட்டு வருவதாகவும் அவர் எடுத்துரைத்தார்

பேல் போர் விமான பேர பிரச்சனையை எழுப்பி கோஷமிட்டனர் அதேவேளையில் அவர்களை எதிர்த்து பிஜேபி உறுப்பினர்களும் இப்பிரச்சனையில் காங்கிரஸ் தலைவர் மன்னிப்பு கோர வேண்டும் என்று குரழெப்பினார்கள்

இதனால் நிலவிய கூச்சல் குழப்பங்களால் அவைத்தலைவர் சுமித்ரா மகாஜன் முதலில் நண்பகல் வரையிலும் பின்னர் நாள்முழுமைக்கும் அவையை ஒத்திவைத்தார் மாநிலங்களவையிலும் மேகதாது அணைப்பிரச்சனையில் அஇஅதிமுக திமுக உறுப்பினர்கள் அவையின் மையப்பகுதியில் குழுமி தமிழகத்திற்கு உரிய நீதி கிடைக்க வேண்டும் என்று கோஷமிட்டன் எதிர்கட்சி தலைவர் திரு குலாம்நபி ஆசாத் ர பேல் போர் விமான பேரம் தொடா்பாக அரசுக்கு எதிராக உரிமை மீறல் பிரச்சனை குறித்து விவாதிக்க வேண்டும் என்று கோரினார் அப்போது குறுக்கிட்ட நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் திரு விஜய்கோயல் ர பேல் உட்பட அனைத்து விஷயங்கள் குறித்தும் விவாதிக்க அரசு தயாராக இருப்பதாக எடுத்துரைத்தார்

அவை தொடர்ச்சி முன்னதாக அஇதிமுக உறுப்பினர்கள் நாடாளுமன்ற வளாகத்தில் மேகதாது அணை பிரச்சனையை முன்வைத்து ஆர்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இப்பிரச்சனையில் தமிழகம் வஞ்சிக்கப்பட்டிருப்பதாகவும் தமிழகத்திற்கு உரிய நீதி கிடைக்க மத்திய அரசு ஆவனம் செய்ய வேண்டும் என்றும் கோரினார்கள் கேள்விடநேரம் ராதாடமோகன்சிங் விவசாயிகள் சந்திக்கும் பல்வேறு பிரச்சனைகளை சமாளிக்க மாநிலங்களுக்கு மத்திய அரசு உதவும் என்று மத்திய வேளாண் அமைச்சர் திருராதாமோகன்சிங் தெரிவித்திருக்கிறார் மக்களவையில் இன்று கேள்வி நேரத்தின்போது அமளிக்கிடையே வெங்காயம் மற்றும் உருளை கிழங்கு விவசாயிகள் சந்தித்து வரும் பிரச்சனைகள் குறித்து உறுப்பினர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர் சில வேளாண் உற்பத்தி பொருட்கள் ஆதார விலை திட்டத்தின் கீம் கொண்டுவரப்பட்டிருப்பதாக எடுத்துரைத்தார்

எடப்பாடி கே பழனிச்சாமி சென்னை தலைமை செயலகத்திலிருந்து காணொலி மூலம் சமூக நலம் போக்குவரத்து துறைகளின் கீழ் பல்வேறு திட்டங்களையும் கட்டடங்களையும் தொடங்கிவைத்தார்

திருவள்ளூர் பூந்தமல்லி திருப்பூர் சென்னை ஆர்

நகர் வேலூர் சேற்காடு ஆகிய இடங்களில் வட்டார போக்குவரத்து அலுவலகம் துணை போக்குவரத்து ஆணையர் அலுவலகம் வாகன நிறுத்தும் இடம் போன்றவை இதில் அடங்கும் மேலும் புதிதாக உருவாக்கப்பட்ட திருப்பூர் நாமக்கல் மாவட்ட பால் உற்பத்தியாள் கூட்டுறவு ஒன்றியங்களையும் காணொலி மூலம் முதலமைச்சர் துவக்கிவைத்துள்ளார்

சரோஜா திரு பெஞ்சமின் திரு

விஜயபாஸ்கர் திரு

பாண்டியரான் திரு

தங்கமணி திரு உடுமலை ராதாகிருஷ்ணன் திரு

ராஜேந்திரபாலாஜி உள்ளிட்டோர் கலந்துகொண்டனர்

றீரங்கம் அருள்மிகு அரங்கநாதர் சுவாமி திருக்கோவிலில் வைகுண்ட ஏகாதசி விழாவின் முக்கிய நிகழ்வான பரமபதவாசல் திறப்பு இன்று கோலாகலத்துடன் கொண்டாடப்பட்டது

சொர்க்கவாசல் வழியாக நம்பெருமாள் ரத்தின அங்கியுடன் எழுந்தருளியபோது நள்ளிரவு முதலே உறங்காமல் கண்விழித்து காத்திருந்த லட்சக்கணக்கான பக்தர்கள் ரெங்கா ரெங்கா என்று விண்ணதிர கோஷமிட்டு சுவாமி தரிசனம் செய்தனர் முன்னதாக அழகிய கிளிமாலை அணிந்து பாண்டியன் கொண்டையுடன் ஐந்து நீலநாயகம் கதை சங்குசக்கரம் கால்களில் சலங்கைகள் சின்ன தங்க உருண்டைகள் திருமார்பில் வைரப் பூணூலுடன் மூலஸ்தானத்திலிருந்து அதிகாலை நாலேகால் மணிக்கு கம்பீர நடையுடன் நம்பெருமாள் புறப்பட்டு சொர்க்க வாசலை கடந்தார்

இராப்பத்தின் முதல் நாளான இன்று மூலவர் முத்தங்கி சேவை சாதிக்கிறார்

ரயில் வைகுண்ட ஏகாதியை முன்னிட்டு மதுரை சென்னை எழும்பூர் வைகை விரைவு ரயில் இரு மார்க்கங்களிலும் நாளை வரை ஸ்ரீரங்கத்தில் ஒரு நிமிடம் நின்று செல்லும் என திருச்சி ரயில்வே கோட்டம் அறிவித்துள்ளது ஏர்செல் ஏர்செல் மேக்சிஸ் முறைகேடு வழக்கில் முன்னாள் மத்திய அமைச்சர் திரு

இவ்வழக்கில் கிடைக்கப்பெற்ற புதிய ஆவணங்களை ஆய்வு செய்ய சிபிஐ மத்திய புலனாய்வு முகமையும் அமலாக்க இயக்குனரகமும் கால அவகாசம் கோரியதை அடுத்து சிறப்பு நீதிபதி ஒ

வேலுமனி மேகதாது விவகாரத்தில் உச்சநீதிமன்ற தீர்ப்பை கர்நாடக அரசு மதிக்காத பட்சத்தில் அம்மாநில அரசு மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மாநில உள்ளாட்சித்துறை அமைச்சர் திரு

தூத்துக்குடியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தேர்தல் எப்பொழுது நடைபெறும் என்று தெரியாத போதிலும் முன்னேற்பாட்டு பணிகளில் தாங்கள் ஈடுபட்டு வருவதாக கூறினார்